வெங்கைய நாயுடு பெல்ஜியம் சென்றுள்ளார் மத்திய வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு

அக்பர் பதவியை ராஜினமா செய்துள்ளார் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

வெங்கைய நாயுடு இன்று பிரஸ்ஸல்ஸ் புறப்பட்டுச் சென்றுள்ளார்

கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் துணைத் தலைவராக பதவியேற்ற பின்னர் வெங்கையநாயுடு கலந்து கொள்ளும் முதலாவது பலதரப்பு உச்சி மாநாடு இதுவே என்பதும் குறிப்பிடத் தக்கது பிரஸ்ஸல்ஸ் நகரில் பெல்ஜியம் மன்னரை சந்திக்கும் திரு வெங்கையநாயுடு மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் அரசுத் தலைவர்களையும் இருதரப்பு ரீதியில் சந்திக்க இருக்கிறார் பெல்ஜியம் நாட்டின் ஆன்ட்வெர்ப் நகரில் மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்துவதுடன் ஜெயின் கலாச்சார மையத்தில் இந்திய வம்சாவளியினர் இடையிலும் அவர் உரையாற்ற இருக்கிறார் துர்காஷ்டமி திருநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அனைத்து உயிர்களுக்குள் உறையும் சக்தி அமைதி மற்றும் அறிவின் வடிவமான துர்காதேவியை முழு பக்தியுடன் போற்றுவதால் அன்னையின் அருள் மூலம் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் எனப் பொருள்படும் மந்திரத்தையும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் வெளியிட்டுள்ளார்

பிரதமர் திரு

ஹோஷங்காபாத் சத்ரா பாலி காசிப்புர் மும்பை வடக்கு ஆகியன இவ்வைந்து தொகுதிகளாகும் வாக்குச்சாவடி நிலையில் பாரதிய தனதா கட்சியை வலுப்படுத்துவது குறித்து இக்கலந்துரையாடலில் விவாதிக்கப்படுகிறது தொற்றுநோய் அல்லாத நோய்களை கட்டுப்படுத்துவதில் அரசு தனியார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முன்மாதிரி நெறிமுறைகளை நித்தி ஆயோக் இன்று அறிவித்துள்ளது இந்நெறிமுறைகளின் படி தொற்றுநோய் அல்லாத நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மனித வளத்தை மேம்படுத்தி சேவை வழங்கும் பணிகளில் தனியார் முதலீடுகள் ஊக்கவிக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான நிலத்தை மாநில அரசுகள் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய குறிப்பிட்ட திட்டங்களில் பங்கேற்க நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளை அமைப்புகள் போட்டியிடலாம் என்றும் சேவை பெறுவோர்க்கான கட்டணங்கள் ஏற்கனவே உள்ள மத்திய மாநில மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுடன் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் நீத்தி ஆயோக் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இப்புதிய நெறிமுறைகள் சுகாதாரத்துறையில் உலகத் தரம் வாய்ந்த வசதிகளை உருவாக்கவும் தனியார் துறையினரின் பங்கேற்பை முறைப்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் நீத்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் கூறியுள்ளார் பாலியல் புகார்களுக்கு ஆளான வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திருஎம் ஜே

அமைச்சர் பதவியில் இருந்து விலகி குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள தாம் முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சராக வாய்ப்பு கொடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்

ஜே

எடப்பாடி பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்

இது தொடர்பாக இந்தியாவின் வலுவான கண்டனத்தை இலங்கை அரசிடம் உயர்நிலையில் பதிவு செய்ய வெளியுறவு அமைச்சகத்திற்கு பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் அபராதம் அல்லது சிறை தண்டனை இன்றி தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்படும் வகையில் இலங்கை நீதிமன்றத்தில் திறம்பட்ட வாதங்களை முன் வைக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் கோரியுள்ளார்

புதுவையில் மத்திய சுகாதார அமைச்சக அறிவுறுத்தலின் கீழ் மாநில அரசின் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆரோக்கிய இந்தியா சைக்கிள் பயணத்தை இன்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் குறைவாக அதே சமயம் சத்து நிறைந்த உணவை அனைவரும் எடுத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

மல்லாடி இருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார் சென்னையில் இன்று திமுக தலைவர் திரு

க

கட்சியின் மூத்த தலைவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை எடுத்துக் கூறினர் ஒவ்வொரு தொகுதியிலும் தற்போது உள்ள நிலை தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் கட்டணி வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன பின்னர் திரு

ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்களவைத் தேர்தலுக்கான உத்திகள் குறித்தும் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்றத் தேர்தலும் நடத்தப்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் திமுக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகளின் தற்போது நிலை குறித்து பேசப்பட்டதாகவும் அவர் கூறினார் விரைவில் திமுக தலைமையக நிர்வாகிகளுடன் பேசிய பின்னர் தேர்தல் சமயத்தில் திமுக பொதுக்குழுவை கூட்டி முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த திரு

ஸ்டாலின் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடன் தேவையான குழுக்கள் அமைக்கப்பட்டு அப்போதைய நிலவரங்களின் அடிப்படையில் கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றார் இன்றைய கூட்டத்தில் தொகுதி பங்கிடு குறித்து விவாதிக்கப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு எல்லா அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக அவர் பதில் அளித்தார்

முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிச்சாமி துணைமுதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலையகத்தில் கட்சி நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம் ஜி ஆர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விழாவின் போது கூடி இருந்த ஏராளமான அஇஅதிமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் அஇஅதிமுகவினர் பல்வேறு பரிசுப் போட்டிகளை நடத்தி கட்சியின் நிறுவன நாளை கொண்டாடினர் கட்சிக்குள் என்ன விலை கொடுத்தேனும் ஒற்றுமையை பேணிப் பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தி ஒபிஎஸ் ஈபிஎஸ் ஆகியோர் செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர் புதுவையிலும் அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திருஅன்பழகன் மாநிலச் செயலர் திரு புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் கட்சியினர் எம்திஆர் மற்றும் ஜெயலலிதா படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் கட்சி அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் நிறுவன நாளை இவர்கள் கொண்டாடினர் வளிமண்டல மேலடக்கு கழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே சென்னை நகரில் இன்று பல இடங்களில் மழை பெய்து வருகிறது

மத்திய வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு

அக்பர் பதவியை ராஜினமா செய்துள்ளார் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்